திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

அனுமதி அளிக்கப்படவிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது மாணவா்களின் நலன் கருதியே ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத்தோ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் இதில் அரசியல் தலையீடு ஏதும் இல்லையென்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறாா்

கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சா் திரு காமராஜ் தெரிவித்திருக்கிறாா்

இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் அனைவரும் முறையாக வரி செலுத்த வேண்டும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று தனியார் தொலைக்காட்சி ஒன்று நடத்திய பொருளாதாரம் குறித்த உச்சிமாநாட்டில் பேசிய அவர் பி ஜே பி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த மத்திய அரசு வரி முறைகளை எளிமைப்படுத்த தவறிவிட்டதாகவும் ஆனால் தமது தலைமையிலான அரசு குடிமக்களுக்கு உகந்த வரி முறையை உருவாக்கியிருப்பதாகவும் கூறினார் வரி செலுத்துவதில் வெளிப்படை தன்மையை கொண்டு வந்ததில் உலகில் ஒரு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டார் வரி செலுத்துவதற்காக மக்கள் துன்புறுத்தப்படமாட்டார்கள் என்றும் அது கடந்த காலம் என்றும் பிரதமர் கூறினார் வரி செலுத்தாமல் இருப்பவர்களால் ஏற்படும் சுமையை நியாயமாக வரி செலுத்துபவர்கள் சுமக்க வேண்டி நிலை ஏற்படுகிறது என்றும் இதை தவிர்கக வரி செலுத்துவோர் முறையாக வரியை செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் இந்திய பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாகவும் பிரதம் மேலும் தெரிவித்தாா்

இதற்காக தனியார் நிறுவனங்கள் ரயில்களை கொள்முதல் செய்யவும் அவற்றை இயக்கவும் பராமரிக்கவும் அனுமதி அளிக்கப்படும் என்று அது கூறியுள்ளது இதன்மூலம் ரயில் பயணிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த ரயில் சேவை கிடைக்கும் என்றும் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது தளியார் ரயில்களை இயக்க அனுமதிக்கப்பட்டாலும் ரயில் ஒட்டுநர் மற்றும் கார்டுகளை பொறுத்தவரை ரயில்வே ஊழியர்களாக இருப்பார்கள் என்றும் ரயில்வே மேலும் கூறியுள்ளது ரயில்வே சரக்கு போக்குவரத்துப் பிரிவை வலுப்படுத்தும் வகையில் அதற்கான தனிப்பாதை அமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காரிப்பருவ நெல் கொள்முதல் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் நெல்வரத்து அதிகமாக இருந்தால் அருகாமையில் கூடுதலாக கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியா்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார்

நெல் கொள்முதல் பணியில் எந்தவித தொய்வும் ஏற்படாமல் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தவறும் செய்யும் ஊழிபர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நல்லுறவு இருப்பதால் தமிழகத்தில் இரட்டை ரயில்பாதை விரிவாக்க பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக மாநில அமைச்ச் திரு கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில் நேற்று நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர் சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நடைபெறாமல் உள்ள ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசிடம் மாநில அரசு வலியுறுத்தும் என்றும் கூறினார்

மாணவர்களின் நலன் கருதியே ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் இதில் அரசியல் தலையீடு ஏதும் இல்லையென்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி திறன் வாய்ந்த மாணவர்களாக அவர்கள் உருவாக ஊக்கப்படுத்துவோம் என்று பல்லடத்தில் நேற்று செய்தியாளா்களிடம் அவா் கூறினாா் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளிடம் விழிப்புணா்வை உருவாக்கும் வகையில் கல்வித்திறன் ஆளுமை திறன் நற்பண்பு திபானம் ஒழுக்கம் பிறருக்கு உதவுதல் நவீன அறிவியல் போன்ற தகவல்கள் அடங்கிய குறந்தகடு இலவசமாக வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார்

இது தொடர்பாக அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் எஸ் பாரதி மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலா் மற்றும் உள்துறை செயலர் ஆகியோரை நேரில் சந்தித்து இக்கோரிக்கை தொடர்பான மனுவினை அளித்ததாக தி மு க செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சொத்துவரி உயர்வை நிறுத்திவைக்க முடிவு செய்தது ஏன் என்பது குறித்து சென்னை மாநகராட்சி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சில குடியிருப்புகளுக்கு அதிக வரியும் வணிக கட்டடங்களுக்கு குறைந்த வரியும் வசூலிப்பதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனா்

திருவள்ளுர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆணையத்தின் பணிகள் குறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக சிறுபான்மையின மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கேட்டுக்கொண்டார் இச்சட்டம் தொடர்பான வீணாண வதந்திகளை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் உலகவானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்த ஆண்டுக்கான தலைப்பு வானொலியும் பன்முகத்தன்மையும் என்பதாகும் உலகின் பல்வேறு மூலைகளில் உள்ள மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திவாய்ந்த ஊடகமாக வானொலி திகழ்கிறது இது குறித்து ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஜென்ரல் ஆட்டோளியா குட்ரஸ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களை ஒருங்கிணைத்து இந்த ஒலி ஊடகம் புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வானொலி மூலம் மக்கள் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள முடிகிறது என்றும் கூறியுள்ளார் குழந்தை திருமணத்தை நடத்தும் பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் அகுற்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி திவ்ய தர்ஷினி கூறியிருக்கிறார் ராணிப்பேட்டை அருகே அம்மூர் நரசிங்கபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற குழந்தை திருமண தடுப்பு விழிப்புணா்வு முகாமில் பேசிய அவா் இந்த பகுதியில் ஒரே நாளில் நடக்கவிருந்த மூன்று குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறினார் குழந்தை திருமணத்திற்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது இரண்டாண்டுகள் சிறை தண்டனை மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்திய சுற்றுப்பயணத்தை மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு ரொனல்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார்

தில்லி மாநிலத்தின் முதலமைச்சராக மூன்றாவது முறையாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்கவுள்ளார்